நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க இருக்கிறார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் பாகிஸ்தானுடன் நல்லுறவைப் பேண இந்தியா முயன்று வந்த வேளையில் பாகிஸ்தான் முதுகில் குத்தியதை வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் இந்திய இந்தியா இது ராணுவத்தினரின் துணிச்சலுக்கும் மன உறுதிக்கும் கிடைத்த வெற்றி என்றும் கூறினார் நாட்டைக் காக்கப் பாடுபடும் ராணுவ வீரர்களின் துணிச்சல் பற்றிய விவரங்களை வீர தீர செயல்களுக்கான விருதுகள் பற்றிய அரசின் இணையதளத்தில் மக்கள் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் போர்க் காலங்களில் நாட்டு மக்கள் வெளிப்படுத்தும் ஆதரவே ராணுவத்தினருக்கு மன உறுதி கொடுக்கும் என்றும் அண்மைக் காலங்களில் எல்லையில் மட்டுமின்றி நாட்டிற்கு உள்ளேயும் பலவிதப் போர்கள் நடப்பதால் மக்கள் எல்லாவற்றையும் விட நாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து ஒற்றுமையுடன் செயல்படுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் இந்தியா மிகுந்த ஒற்றுமையுடன் செயல்பட்டு இருப்பதாகவும் குணமடைவோர் விகிதம் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிகம் என்றும் பிரதமர் கூறினார் ஒரே ஒரு உயிரை பறிகொடுக்க நேர்ந்தாலும் சோகம்தான் என்றாலும் இந்தியாவில் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

கொரோனா பிரச்சனையை சமாளிக்க இளைஞர்கள் தத்தம் திறமைகளுக்கு ஏற்ப பல புதுமைகளை கண்டு பிடித்திருப்பதைப் பிரதமர் சுட்டிக் காட்டி அனந்தநாக் பகுதியை சேர்ந்த நகர சபைத் தலைவர் முகமது இக்பால் சானிடைசர் தெளிப்பான் ஒன்றை உருவாக்கி இருப்பது பாராட்டத்தக்கது என்றார் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் புகழ்பெற்ற மதுபனி சித்திர வேலைப்பாட்டுடன் கூடிய முகக் கவசங்களையும் வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த கைவினைக் கலைஞர்கள் மூங்கில் மூலமான குடிநீர் பாட்டில்களையும் தயாரித்து வருவதை அவர் பாராட்டினார் கொரோனா பிரச்சனை இன்னும் கூட ஓயவில்லை என்பதால் மக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வரவிருக்கும் சுதந்திரத் திருநாளில் கொரோனா பிரச்சனையில் இருந்து விடுபட்டு சுயசார்பு இந்தியாவிற்காகப் பாடுபட அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

பீகார் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க நாடே பாதிக்கப் பட்டவர்களுக்கு துணை நிற்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தற்போது சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவது மகிழ்ச்சிக்கு உரியது என்று அவர் கூறினார்

நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க இருக்கிறார்

கொரோனாவிற்குப் பிந்தைய காலத்தில் ஹெச்ஐவி டெங்கு மஞ்சள் காமாலை உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்களுக்கான பரிசோதனைகளை மேற்கொள்ளும் வசதிகளும் இந்த ஆய்வகங்களில் இடம் பெற்றுள்ளன

புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் புதுச்சேரிக்கு வெளியே தமிழகத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார்

கொரோனா நோயாளிகளின் புதுச்சேரியில் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அதற்கேற்ப நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

காரைக்கால் மருத்துவமனையில் தற்போது பொது சிகிச்சையில் அரசுப் உள்ளவர்களில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் சீரான உடல்நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இவர்களில் நால்வர் கடற்படை ஹெலிகாப்டர் மூலமாகவும் எஞ்சிய ஐவர் மற்றொரு மீன்பிடி படகு மூலமாகவும் காப்பாற்றிக் கரை சேர்க்கப் பட்டனர்